ஒருவரை அம்மாநில அரசு பணி இடமாற்றம் செய்துள்ளது

இடையேயா ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது

விரிவான செய்திகள் உத்திரபிரதேசத்தில் புலன்சரில் நேரிட்ட வன்முறை சம்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரி திரு கிருஷ்ணா பகதூர் சிங்கை அம்மாநில அரசு இடமாற்றம் செய்துள்ளது பசு பாதுகாவலர் என்ற பெயரில் நடைபெற்ற வன்மறை சம்பவங்களில் இரண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து அம்மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

முக்கிய குற்றவாளியான யோகேஷ் ராஜை தேடும் பணி காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக விசாரணை அதிகாரி திரு ராஜேந்திர கவுதம் தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீரில் எட்டாவது கட்ட பஞ்சாயத்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்றது

காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற்றது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ரஜோரி மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று அத்துமீறி மீண்டும் தாக்குதல் நடத்தினர் சுந்தர்பாணி பகுதியில் இந்திய நிலைகளை குறி வைத்து பாகிஸ்தான் ராணூவத்தினர் இன்று காலை தூக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருதரப்புக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் உயிரிழப்புகள் குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரை ஒட்டிய மஜ்குண்ட் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கியுள்ளதாக கிடைத்த தகவலின்படி பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மத்திய ரிசர்வ் காவல் படையும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்டு வரும் இந்த தேடுதல் பணியின் போது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக கூறினார் இந்தியா சர்வதேச அளவில் வல்லரசு நாடாக உருவாக அவர்களது பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று திரு கிரண்ரிஜிஜூ குறிப்பிட்டார் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வாய்ப்பையும் ஊக்கத்தையும் அளிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்திய கப்பல் படையில் நீர் மூழ்கி கப்பல் முதன் முதலாக சேர்க்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் நீர்மூழ்கி கப்பல் தினமாக கொண்டாடப்படுகிறது

நாட்டின் விளையாட்டு துறை மீதான மக்களின் மனநிலை மற்றும் சூழலும் மாறி வருவதாகவும் அதற்கேற்ப மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெறுவது உள்ளிட்ட மத்திய அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார்

விளையாட்டு வீரர்களுக்கான வசதிகள் மற்றும் அவர்களின் அங்கீகாரத்தை கருத்தில் கொண்டு தமது அமைச்சகம் செயல்பட்டு வருவதாக திரு ரத்தோர் தெரிவித்தார் இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு மைதிரி பால சிறிசேனா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை முடிவடைந்தது இவ்வழக்கின் தீர்ப்பு அடுத்தவாரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நடவடிக்கைக்கு விதிக்கப்பட்ட அதிபரின் இடைக்கால தடை வரும் திங்கட்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வழக்கு விசாரணையின்போது அதிபர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் அந்நாட்டு தலைமை வழக்கறிஞரும் இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு சட்டரீதியாக உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று வாதிட்டனர் இதனை கருத்தில் கொண்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் கோரினர் ராணுவ வீரத்களுக்கான பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு டேரோடுனில் உள்ள இந்தியா ராணுவ பயிற்சி மையத்தில் இன்று நடைபெற்றது ராணுவ பயிற்சி மையத்தின் துணைத் தலைவர் லெப்டினென்ட் ஜெனரல் திரு தேவராஜ் அன்பு வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார்

காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் பலரது நிலைமை கவலைகிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பூஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர்

அசாமில் இரண்டாவது மற்றும் இறுதிகட்ட பஞ்சாயத்து தேர்தல் நாளை நடைபெறுகிறது

மாநில காவல்துறையும் ராணுவத்தினரும் இணைந்து மஸ்பத் பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

கே பி சர்மா ஒலி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

தலைநகர் பாரிஸில் எரிபொருளுக்கான வரி உயர்வை கண்டித்து நடைபெற்ற பிரான்ஸ் ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் கட்டுபடுத்த அந்நாட்டு காவல்துறையினர் ஆர்ப்பாட்டகாரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர்

வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நாடு முழுவதும் அதிக எண்ணிக்கையிலான காவல் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்

இணையதள பயண ஏற்பாட்டு முகவர்களுக்கான நெறிமுறைகளை மத்திய சுற்றுலாத்துறை வெளியிடவுள்ளது சேவைகளில் எற்படும் குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் முகாம் இன்று நாடுமுழுவதும் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றத்தீர்வு மையத்தில் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி பால ராஜமாணிக்கம் தலைமையில் சுமரச தீர்வு காணப்பட்டது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வலுவடைந்த பின்னரே தமிழகத்திற்கான மழழ வாய்ப்பு குறித்து தெியவரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது